உபகரணங்களை இன்று வழங்கினார் சித்ரகோட்டில் விவசாயிகளுக்கான பத்தாயிரம் உற்பத்தி அமைப்புகளையும் பிரதம் இன்று தொடங்கி வைக்கிறார்

அரசின் திட்டங்களை நம்பிக்ககையுடன் மேற்கொள்ள முடியும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

தில்லியில் வெறுப்பூட்டும் தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அம்மாநில காவல்துறை எச்சரித்துள்ளது

ஆப்கானிஸ்தானின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது

கடைசி லீக் ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இவங்கையை வென்றது

அங்கு நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான மாபெரும் முகாமில் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கி பேசினார் மாற்றுத்திறனாளிகளுக்காக இதுவரை நடத்தப்படாத மிகப்பெரிய முகாம் இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சித்ரகோட்டில் நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பத்தாயிரம் உற்பத்தி அமைப்புகளையும் பிரதமா் இன்று தொடங்கி வைக்கிறாா் இந்த உற்பத்தி அமைப்புகள் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் தரமானவிதை உரம் பூச்சிச்கொல்லி மருந்து ஆகியவற்றை கொள்முதல் செய்ய உதவிடும் என்று புதுதில்லியில் நேற்று கெய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறினார் நாட்டின் பொருளாதாரம் கடினமான காலக்கட்டத்திலும் நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இதனால் அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள மூடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மும்பையில் நேற்று தனியார் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் மிதி பற்றாக்குறை கவலையளிக்கும்படி இருந்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும் என்று கூறினார்

தனியார் நிறுவனங்கள் இதில் பெருமளவு செயலாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் மக்களின் நுகர்வு குறைந்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் வருமான வரி குறைப்பு அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேர எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை உள்ளிட்டவை மக்களின் நுகர்வை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளாா் இந்நாளைபொட்டி அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் கொள்கை அடிப்படையிலான அரசியலால் மொராா்ஜி தேசாய் என்றென்றும் நினைவு கூறப்படுவாா் என்று கூறியுள்ளாா் மகாராஷ்டிராவில் கல்வி நிறுவனங்களில் முஸ்லீம்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அரசை அறிவித்ததன் மூலம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அம்மாநில சிவசேன அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார் மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதரீதியாக இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை சிவசேனா எப்போதும் எதிர்த்து வந்தது என்றும் தற்போது அந்த கட்சியிள் தலைவராக உள்ள முதலனமச்சர் திரு உத்தவ் தாக்கரே மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் இணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவை உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக கருதுவதாக நியூசிலாந்து தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து துணைப் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு வின்சன்ட் பீட்டர்ஸ் மும்பையில் வர்த்தகத் துறையினரிடையே உரையாற்றினார் உலக அரங்கில் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக அப்போது அவர் கூறினார் இந்தியாவில் முதலீடுகளை அதிகரித்து இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த நியூசிவாந்து விரும்புவதாக அவர் கூறினார்

இத்துறையில் இந்தியாவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார்

புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்துப் பேசிய அவர் அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பணியிடங்கள் நிரப்படும் என்று கூறினார்

தில்லியின் வடகிழக்குப் பகுதியில் ஏற்பட்ட வன்முறையின் போது சமூக வலைதளங்களில் வெறுப்பூட்டும் பிரச்சாரம் பரப்பப்பட்ட செயல் கடுமையான தண்டனைக்கு உரியவை என்று தில்லி காவல்துறை எச்சரித்துள்ளது பொதுமக்கள் இதபோன்ற வெறப்பூட்டும் பிரச்சாரங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது

தமிழகத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சள் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

உயர்கல்வியில் மாணவர்கள் சிறந்த விளங்க வேண்டும் என்பதற்காக விலையில்லா மடிக்கணிகளை அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் கய உதவிக் குழுக்கள் தங்களது உற்பத்திப் பொருட்கள் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி சுசுய்யக்கூடிய அளவிற்கு தரமாள பொருட்களை உற்பத்தி சுசுய்ய வேண்டுமென்று திரு கே சி வீரமணி கேட்டுக் கொண்டார்

ஜம்மு காஷ்மீரில் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் மலிவு விலை மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் விற்பனையகமான அம்ரிட் கடைகளை மேலும் பத்து இடங்களில் திறக்க யூனியன் பிரதேச நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது

அவர் அந்நாட்டின் அதிபர் திரு அஸ்ரப் களியை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கடிதத்தை அளித்தார் அமைதியான நிலையான ஆப்கானிஸ்தான் உருவாக இந்தியா எப்போதும் ஆதரவு அளிக்கும் என்று அவரிடம் வெளியுறவுத்துறை செயலர் தெரிவித்தார் இந்நிலையில் ஆப்காவிஸ்தானின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் அந்நாட்ல் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கும் இந்தியா எப்போதும் ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அரசு செயல்படவும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு ஆப்கான் அதிபர் நன்றி தெரிவித்ததாகவும் கொரோணா வைரஸ் அச்கறுத்தல் காரணமாக அடுத்த மாதம் சைப்ரஸ் நாட்டில் நடைபெறவுள்ள உலகக்கோக்பை துப்பாக்கி கடும் போட்டியிலிருந்து இந்தியா வெளியேறியுள்ளது

கொரோணா வைரஸ் பரவி வருவது குறித்து கவலை தெிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு ஆப்ரிக்கா மற்றும் ஆசியாவில் பரவுவது நிதிச் சந்தையை பெரிதும் பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது